அதிபராகும் திருமதி கமலா ஹாரிஸ் ஆகியோருக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

வாக்கு எண்ணிக்கை நாளை மறுநாள் மேற்கொள்ளப்படுகிறது

வாகனங்களுக்கும் ஃபாஸ்டேக் நடைமுறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது

ஜ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள இறுதி போட்டிக்கான இரண்டாவது தகுதி சுற்று ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் அண்மைக்காலமாக சர்வதேச அளவில் எதிர்பார்க்கப்பட்ட அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளர் திரு ஜோ பைடன் வெற்றி பெற்றுள்ளார்

இவரது பூர்வீகம் தமிழகத்தில் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள துளசேந்திரபுரம் என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற திரு ஜோ பைடன் துணை அதிபராகும் திருமதி கமலா ஹாரிஸ் ஆகியோருக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் திரு ஜோ பைடனின் பதவி காலம் வெற்றிகரமாக அமைய வாழ்த்துவதாக குறிப்பிட்டுள்ளார் இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்புறவை மேலும் இணைந்து வலுப்படுத்த தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் திரு ஜோ பைடனுடன் இணைந்து இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்புறவை புதிய கட்டத்திற்கு எடுத்து செல்ல இணைந்து செயல்படும் தருணத்தை எதிர்நோக்கியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் அதேபோல் துணை அதிபராகும் திருமதி கமலா ஹாரிஸூக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் அவருடைய வெற்றி அவரை சார்ந்தோரை மட்டுமின்றி அனைத்து அமெரிக்கவாழ் இந்தியர்களுக்கு பெருமை அளிப்பதாக உள்ளது என்று கூறியுள்ளார்

இங்கிலாந்து பிரதமர் திரு போரிஸ் ஜான்சன் ஜெர்மனி பிரதமர் திரு ஏஞ்சவா மெர்க்கல் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் கனடா பிரதமர் திரு ஜஸ்டின் ட்ரூடோ எகிப்து அதிபர் திரு அப்துல் ஃபத்தாஹ் அல் சிசி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

பின்னர் ஹாசிரா கோஹா இடையே படகு சேவையையும் அவர் தொடங்கி வைக்க உள்ளார் நீர்வழி போக்குவரத்தை மேம்படுத்தி அதனை நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்காக ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற பிரதமரின் எண்ணத்தை நிறைவேற்றுவதாக இது கருதப்படுகிறது

இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் நீர்வழி போக்குவரத்து மூலம் சூரத் மற்றும் சௌராஷ்டரா பகுதிகள் இணைக்கப்படும் என்று கூறியுள்ளார்

அப்போது பயனாளிகளுடன் அவர் உரையாடவுள்ளார் சார்நாத் ஒளி மற்றும் ஒலி காட்சி லால்பகதுர் சாஸ்திரி மருத்துவமனை மேம்பாடு வேளாண் விதை அங்காடிகள் உள்ளிட்டவை இத்திட்டத்தின்கீழ் தொடங்கப்படவுள்ளதாக கூறப்பட்டுள்ளது

அத்துடன் வால்மீகி நகர் மக்களவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவும் நடைபெற்றது

வாக்கு எண்ணிக்கை நாளை மறுநாள் மேற்கொள்ளப்படுகிறது இந்திய ரஷ்ய பள்ளிக்கூட மாணவர்களுக்கான புதிய கண்டுபிடிப்பு திட்டத்தை அடல் புதிய கண்டுபிப்பு இயக்கமும் ரஷ்யாவைச் சேர்ந்த சிரியஸ் அமைப்பும் இணைந்து தொடங்கியுள்ளன

மேலும் நாளொன்றுக்கு சுமார் பத்தாயிரம் பேருக்கு மருத்துவ ஆவோசனை வழங்கப்படுவதன் மூலம் நாட்டிலேயே மிகப்பெரிய எண்ணிக்கையில் புறநோயாளிகளுக்கு சேவை அளிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளது இச்சேவை மூலம் பல்வேறு பகுதிகளில் உள்ள நோயாளிகள் மருத்துவர்களை தொடர்பு கொண்டு பயன்பெறுகின்றனர் அத்துடன் பயிற்சி மருத்துவர்களுக்கும் இந்த தொலை மருத்துவ சேவை பயனளிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து நாள்கு சக்கர வாகனங்களுக்கும் வருகிற ஜனவரி ஒன்றாம் தேதிமுதல் ஃபாஸ்டேக் நடைமுறை கட்டாயமாக்கப்படுவதாக மத்திய சாலைப்போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அறிவித்துள்ளது

மேலும் ஃபாஸ்டேக் பொருத்தப்பட்ட பிறகே வாகன தகுதிச் சான்றிதழை புதுப்பிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அடுத்த ஆண்டு ஹஜ் புனித யாத்திரைக்கான இணையதள விண்ணப்ப முறையை மத்திய சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் திரு முக்தர் அப்பாஸ் நக்வி தொடங்கிவைத்தார்

இணையதளம் மூலமாகவும் நேரடியாகவும் ஹஜ் மொபைல் செயலி மூலமாகவும் விண்ணப்பம் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நாகாலாந்து மாநிலத்தின் பிரபல ஹார்ன்பில் திருவிழாவை நடப்பாண்டு முற்றிலும் காணொலி காட்சி வாயிலாக கொண்டாடப்படும் என்ற அம்மாநில சுற்றுவாத்துறை அறிவித்துள்ளது ஒலி ஒளி காட்சி மற்றும் சமூக வலைதளங்கள் மூவம் இது ஒளிபரப்பப்படும் என்று தெரிவித்துள்ளது நாகாலாந்து மாநில கலாச்சாரத்தை விளக்கும் வகையில் கோஹிமா மாவட்டத்தில் உள்ளள நாகா பாரம்பரிய கிராமத்தில் ஆண்டு தோறும் டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை ஹார்ன்பில் திருவிழா கொண்டாடப்படுகிறது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள இறுதி போட்டிக்கான இரண்டாவது தகுதி கற்று ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது அபுதாபியில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி ஏழு தொடங்குகிறது

ஷார்ஜாவில் நடைபெற்று வரும் மகளிர் முத்தரப்பு டுவன்டி டுவன்டி சேலஞ்ச் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் சூப்பர் நோவாஸ் அணி இரணடு ரன் வித்தியாசத்தில் ட்ரைல்பிளேஸர் அணியை வென்றது நாளை நடைபெறவுள்ள இறுதியாட்டத்தில் இந்த இரண்டு அணிகளும் மீண்டும் எதிர்கொள்கின்றன ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் இறுதியாட்டத்தில் இன்று இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் அமெரிக்காவின் செபஸ்டியன் கோர்டாவை எதிர்கொள்கிறார் இப்போட்டி பிற்பகல் மூன்றரை மணிக்கு தொடங்குகிறது